கஜராத் செல்லவிருக்கிறார் மாலையில் நடைபெறும் பாராட்டு கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார்

மாலை நடைபெறுகிறது

சிக்கிம் மாநிலத்தில் புதிய அரசு அமைக்க சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா உரிமை கோரியுள்ளது

இன்று ஜெர்மனியில் தொடங்கியது

இரண்டாவது கிராண்ட்ஸ்லாம் போட்டியான ப்ரெஞ்ச் ஓபள் டென்னிஸ் போட்டிகள் பாரீஸில் இன்று மதியம் தொடங்குகின்றன இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தல் முடிவுக்கு பிறகு திரு நரேந்திர மோடி முதல்முறையாக இன்று குஜராத் செல்கிறார் அங்கு அவர் தம் தாயாரிடம் ஆசி பெறவுள்ளார் அகமதாபாதில் பிஜேபி ஏற்பாடு செய்துள்ள பாராட்டு விழாவில் திரு மோடியும் திரு அமித் ஷாவும் பங்கேற்கவுள்ளனர் இவர்கள் இருவரும் குஜாத் வரும்போது விமான நிலையத்தில் கட்சியின் மாநிலத் தலைவர்கள் ஆதரவாளர்கள் பல்வேறு சமய சமூக அமைப்பின் தலைவர்கள் வரவேற்கவுள்ளதாக மாநில பிஜேபி தலைவர் திரு ஜித்து வாஹினி கூறியுள்ளார் பின்னர் சர்தார் வல்லப்பாய் பட்டேல் சிலைக்கு மாலை அணிவிக்கும் திரு நரேந்திரமோடி அகமதாபாதில் இன்று மாலை நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்திலும் உரையாற்றுவார் வாரணாசி செல்லும் அவர் தம்மை மீண்டும் தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நன்றி நாளை தெரிவிக்கவுள்ளார் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாய்டுவை புதுதில்லியில் உள்ள அவரது அதிகாரபூர்வ இல்லத்தில் திரு நரேந்திரமோடி இன்று சந்தித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராகவும் அடுத்த பிரதமராகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ள அவருக்கு திரு வெங்கையா நாயுடு வாழ்த்து தெரிவித்தார் காலை சிற்றுண்டிக்கு இடையே வளர்ச்சித் திட்டங்களை தரிதப்படுத்துவது நாடாளுமன்ற அமைப்புகளை வலுப்படுத்துவது உள்ளிட்ட பல விஷயங்கள் குறித்து இருவரும் விவாதித்தனர் பிரதமராக அறிவிக்கப்பட்டுள்ள திரு நரேந்திரமோடியை ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ஜெகன் மோகன் ரெட்டி இன்று புதுதில்லியில் சந்தித்தார் திரு ஜெகள் மோகன் ரெட்டி சட்டமன்ற கட்சித் தலைவராக நேற்று ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆந்திரபிரதேசத்தின் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் வரும் வியாழக்கிழமை பதவியேற்கவுள்ளார் ஒடிஷாவில் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க பிஜு ஜனதாதள் சுட்டமன்ற கட்சிக்கூட்டம் இன்று மாலை நடைபெறவுள்ளது தொடர்ந்து ஐந்தாவது முறையாக முதலமைச்சர் பதவியை ஏற்கவுள்ள திரு நவீன் பட்நாயக் பிஜு ஜனதாதள் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பதவியேற்பு விழா வரும் புதன்கிழமை நடைபெறும் என்று கூறப்படுகிறது

மத்தியில் புதிய அரசு பொறுப்பேற்றதும் தமிழகத்தின் தன்ணீர் பற்றாக்குறைக்குத் தீர்வு காண கோதாவரி கிருஷ்ணா காவிரி நதிநீர் இணைப்புத் திட்டத்தை செயல்படுத்துவதுதான் முதல் வேலையாக இருக்கும் என மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் தங்களைப் புறக்கணித்தாலும் மாநிலத்தின் குடிநீர் பிரச்ளைக்குத் தீர்வுகானும் விதமாக நதிநீர் இணைப்புத் திட்டம் நிச்சயம் செயல்படுத்தப்படும் என்றம் தமிழக பிஜேபியின் டுவிட்டர் பக்கத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார்

சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா தலைவர் திரு பிரேம்சிங் கோலே தலைமையிலான குழுவினர் நேற்று ஆளுநர் திரு கங்கா பிரசாத்தை சந்தித்து சிக்கிம் மாநிலத்தில் புதிய அரசு அமைக்க உரிமை கோரினர் ஆளுநரை சந்தித்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு பிரேம்சிங் கோலே புதிய அரசு அமைக்க தங்கள் கட்சிக்கு அழைப்பு விடுக்கவேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக கூறினார் புதிய முதலமைச்சரின் பெயரை முடிவு செய்ய திரு கோலேவுக்கு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அதிகாரம் அளித்திருப்பதாக சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா வட்டாரங்கள் தெரிவித்தன புதிய அரசு அமைக்க திரு கோலே யை அழைப்பதற்கு முன் அரசியல் சட்ட அல்லது சட்ட நிபுணர்களின் கருத்துகளை ஆளுநர் கேட்டறிவார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஊழல் வழக்கு ஒன்றில் தண்டனை விதிக்கப்பட்டு ஒராண்டு சிறையில் அடைக்கப்பட்டதால் தேர்தலில் போட்டியிட அவருக்கு ஆறாண்டு காலம் தடைவிதிக்கப்பட்டுள்ளது இதனால் அவரால் சுட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட முடியவில்லை விவாகரத்து குறித்து அபர்லாந்து அரசியல் அமைப்பு சட்டத்தில் உள்ள கட்டுபாடுகளை தளர்த்துவதற்கு ஆதரவாக பெருமளவிலான மக்கள் வாக்களித்துள்ளனர் கத்தோலிக்க கிறிஸ்துவ சமயம் சார்ந்த அந்நாட்டில் நவீன காலத்திற்கு ஏற்ப சீர்திருத்தங்களுக்கான தொடர் முயற்சிகளில் இது அண்மைக்கால முயற்சியாகும்

இந்த காலத்தை மூன்று ஆண்டுகளில் இரண்டு ஆண்டு காலம் பிரிந்து இருக்கவேண்டும் என்று மாற்றும் வகையில் புதிய சுட்டம் இயற்றப்படும் என்று அயர்லாந்து அரசு சூசகமாக தெரிவித்துள்ளது

தென்னாப்பிரிக்காவின் புதிய அதிபராக பொறுப்பேற்றுள்ள திரு சிறில் ரமஃபோசா புதிய அமைச்சரவையில் இடம்பெறுவோர் பற்றி இன்று அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

ஐந்தாண்டு காலத்திற்கு அவர் இந்த பதவியை வகிப்பார் தென்னாப்பிரிக்காவின் அரசியல் சட்டப்படி வாக்காளர்கள் கட்சியை மட்டுமே தேர்ந்தெடுப்பார்கள் பின்னர் அந்த கட்சியின் சார்பில் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்படும் உறுப்பினர்கள் அதிபரை தேர்ந்தெடுப்பார்கள் தென்னாப்பிரிக்க அதிபராக இருந்த திரு ஜேக்கப்ப ஜுமா ஊழல் குற்றாச்சாட்டு காரணமாக கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தமது பதவியை ராஜினாமா செய்தார் வெளிசுலா அதிடர் திரு நிக்கோலஸ் மதுரோவின் பிரதிநிதிகளுடன் முதன்முறையாக நேர்முக பேச்சு நடத்த ஆஸ்லோவுக்கு துதுக்குழுவை அனுப்பவிருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் திரு ஜுவான் காய்டோ தெரிவித்துள்ளார் இது நார்வேயின் சமரச முயற்சியின் ஒரு பகுதியாகும் ஒருமாத காலத்திற்கும் மேலாக அதிபர் மதுரோவுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் காய்டோவுக்கும் நிலவிய அதிகார போட்டிக்கு பின் சமரச பேச்சுவார்த்தை முயற்சி நடைபெற்றுள்ளது தாங்கள் மதுரோ அரசின் பிரதிநிதிகள் மற்றும் நார்வே அரசுடன் பேச்சு நடத்தவிருப்பதாக திரு காய்டோ ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் கேன்ஸ் திரைப்படவிழாவின் உயரிய விருதான பாம் டி ஓர் விருதினை தென்கொரிய இயக்குநர் பாங்க் ஜுன் ஹோ வின் பாரசைட் திரைப்படம் வென்றுள்ளது

புரட்சிகர முஸ்லீம் இளைஞர் ஒருவரின் கதையை சித்தரித்த யங் அகமத் திரைப்படத்திற்கு பெல்ஜியம் நாட்டின் டார்டென் சகோதரர்கள் சிறந்த இயக்குநருக்கான விருதினை பெற்றனர் சிறந்த நடிகைக்கான விருது பிரிட்டனை சேர்ந்த எமிலி பீச்சமும் சிறந்த நடிகருக்கான விருது அன்டோனியோ பண்டேராஸ் க்கும் வழங்கப்பட்டன நடுவர் விருது பிரான்ஸ் மற்றும் பிரேசில் திரைப்படங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது உலகக்கோப்பைக்கான சர்வதேச துப்பாக்கிச் சுடும் போட்டி ஜெர்மனியில் உள்ள முனிச் நகரில் இன்று நண்பகலில் தொடங்கியது இந்தியாவின் சார்பில் அபூர்வி சந்தேவா அஞ்சும் மோட்கில் இளவேளில் வாலறிவள் ஆகிய வீராங்கனைகள் பங்கேற்கவுள்ளனர் தொடக்க நாளான இன்று மகளிர் பத்து மீட்டர் ஏர் ரைஃபிள் போட்டி நடைபெறுகிறது

இரண்டாவது கிராண்ட்ஸ்லாம் போட்டியான ப்ரெஞ்ச் ஒபன் டென்னிஸ் போட்டிகள் பாரீஸில் இன்று மாலை தொடங்குகின்றன நட்சத்திர ஆட்டக்காரர்களான நோவாக் ஜோக்கோவிச் நவோமி ஒசாகா நடப்பு சாம்பியன்களான ரஃபேல் நடால் சிமோனா ஹாலப் ரோஜர் பெடரர் கரோலினா ப்ளிஸ்கோவா செர்னா வில்லியம்ஸ் சகோதரிகள் உள்ளிட்டோர் இந்த போட்டிகளில் பங்கேற்கின்றனர்